ராம் நாத் கோவிந்த் விருது வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு

கொரோனா பரிசோதனை செய்ய வீடு வீடாக வரும் சுகாதாரத் துறை பணியாளர்களுக்கு பொது மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

ஆசிரியர்களே தேச நிர்மாணத்திற்கான அடித்தளத்தை அமைப்பவர்கள் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் புகழாராம் சூட்டினார் மிகச் சிறந்த கல்வியாளரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் ஆசிரியர்கள் தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு

அப்போது பேசிய அவர் நமது மகன்கள் மற்றும் மகள்களுக்கு நன்னடத்தையை கற்று கொடுப்பதன் மூலம் மிகச் சிறந்த குடிமக்களாக மாற்றி நல்ல தேசத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் நல்ல கட்டிடங்களோ விலை உயர்ந்த உபகரணங்களோ அல்லது வசதிகளோ ஒரு சிறந்த பள்ளியை உருவாக்கவதில்லை என்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வே ஒரு நல்ல பள்ளியை உருவாக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கல்வி முறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை மாற்றத்தின் மையப் புள்ளியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதிய கல்வி கொள்கையை பொருத்த வரை ஆசிரியர்களின் திறமை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வது அவசியம் என்றும் ஆசிரியர் பணியின் ஒவ்வொரு கட்டத்திலும் திறமை வாய்ந்த மக்களை அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ராம் நாத் கோவிந்த் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஆசிரியர்கள் கற்று கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் புதிய தொழில்நுட்பங்களில் மாணவர்களை தயார்படுத்த எளிதாக இருக்கும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதில் புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியர் திரு செல்வ முத்துக்குமரன் ராஜ்குமார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு திலீப் மற்றும் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சரஸ்வதி ஆகியோரும் இடம் பெற்றுள்ளனர்

இந்நிலையில் நீதிமன்றங்களில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடைமுறைகள் உறுதிசெய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது

தற்பொழுது கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் பரிசோதனை செய்ய வீடுகளுக்கு வரும் சுகாதார குழுவினருக்கு மக்கள் ஒத்துழைப்புத் தரவேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த உத்தரவு புதுச்சேரியில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவ கல்லூரி நிர்வாகத்திற்கும் தனித்தனியாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

தினகர் தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே பல்வேறு தொடர் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இன்று ராஜ்நிவாசை முற்றுகையிட போவதாக ஆசிரியர்கள் அறிவித்தனர் இந்நிலையில் அவர்கள் தொலைபேசி அலுவலகம் முன்பாக ஒன்றுகூடி பேரணி செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து அவர்கள் தலைமை தபால் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ள கோவிட் சிகிச்சை பிரிவில் மருத்துவர் ஒருவரை ஆண் செவிலியர் ஒருவர் தாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜிப்மர் மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்திற்குள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

இதை கண்டித்து மருத்துவர்கள் கருப்புப் பட்டை அணிந்தும் அமைதி ஊர்வலமும் நடத்தினர்

ராம் நாத் கோவிந்த் விருது வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு செல்வ முத்துக்குமரன் ராஜ்குமாருக்கு நல்லாசிரியர் விருது கிடைத்துள்ளது கொரோனா பரிசோதனை செய்ய வீடு வீடாக வரும் சுகாதாரத் துறை பணியாளர்களுக்கு பொது மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது